பயணமாக நேற்ற இரவு அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் நாளை ஹூஸ்டனில் இந்திய சமூகத்தினரிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரதமர் உரையாற்ற உள்ளார்

இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன

குறைத்துள்ளது

இன்று இந்தியாவின் அமித் பங்கல் உஸ்பகிஸ்தானின் சைரோவை எதிர்கொள்கிறார்

இந்த ஆண்டு ஏழ்மை ஒழிப்பு தரமான கல்வி பருவநிலை மாறுபாடு மற்றும் அனைவருக்குமான வளர்ச்சி ஆகியவற்றில் சா்வதேச நாடுகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஐ

பொதுக்குழு கூடுகிறது தமது அமெரிக்கப் பயணம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள பிரதம் சங்வதேச அளவில் சந்தித்துவரும் பிரச்சனைகளை தீர்க்க அனைத்து நாடுகளும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென என்று கூறியுள்ளார் நீடித்த வளர்ச்சியை ஏற்படுத்தும் முயற்சியில் இந்தியா பெற்றுள்ள வெற்றிகள் குறித்து ஐ

நிகழ்ச்சிகளில் வெளிபடுத்த உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் நாளை ஹுஸ்டனில் இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்யவுள்ள கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றுகிறார் இந்த கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்பும் பங்கேறறு பேசுகிறார் இந்நிகழ்ச்சியைபொட்டி ஹுஸ்டன் நகர் முழுவதும் இந்திய வம்சாவளியினரின் வீடுகளில் இந்திய தேசிய கொடி பறக்கவிடப் பட்டிருப்பதுகவும் அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதுகுறித்து அமெரிக்காவாழ் இந்திய சமூகத்தினருக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு புதிய மைல்கல் என பிரதமர் கூறியுள்ளார் ஹூஸ்டனில் முன்னணி எரிசக்தி நிறுவனங்கள் தலைவர்களை பிரதமர் சந்தித்து பேசுகிறார்

தென்கொரிய அதிபர் சிங்கப்பூர் நியூசிலாந்து பங்களாதேஷ் ஜமைக்கா நாடுகளின் பிரதமர்கள் மற்றும் ஐநா தலைமைச் செயலாளர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர்

ஏற்பாடு செய்துள்ள சா்வதேச ககாதார நிகழ்ச்சியிலும் பிரதமா் பேச உள்ளாா் இந்நிகழ்ச்சியில் ஆயுஷ்மான் பாரத் உள்ளிட்ட இந்தியாவின் ககாதார திட்டங்களின் வெற்றி குறித்து பிரதம் தனது கருத்துகளை எடுத்துரைக்கிறார் சர்வதேச அளவில் சந்தித்துவரும் சவால்களுக்கு உலகநாடுகள் வலுவான நடவடிக்கைகள் எடுக்கவேண்டுமென பிரதமர் இந்நிகழ்ச்சி குறித்து கூறியுள்ளார் பிரதமின் தூய்மை இந்தியா இயக்கத்தின் சிறப்பான செயல்பாட்டுக்காக அவருக்கு பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை விருது வழங்கி கௌரவிக்கவுள்ளது

ஐ நா தலைமையகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சூரியசக்தி தகடுகளுக்கு இந்தியா பத்து வட்சும் டாவா் நன்கொடை வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்தியா மங்கோலியா இடையே பேரிடர் மேலாண்மை மற்றும் விண்வெளி ஒத்தழைப்பு ஆகிய இரண்டு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது ஐந்து நாள் அரசுமுறைப் பயணமாக இந்தியா வந்த மங்கோலிய அதிபர் திரு கல்ட்மாங்ளின் பட்டுல்காவுக்கு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்துடன் மங்கோலிய அதிபர் ஆலோசனை நடத்தினார் இதன் பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் மங்கோலியா செல்லும் இந்தியர்களுக்கு உடனடி வீசா வழங்க அந்நாடு ஒப்பு கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

கோவா மாநிலம் பனாஜியில் நடைபெற்ற சரக்கு மற்றம் சேவை வரி கூட்டத்திற்கு முன்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதி அமைச்ச் திருமதி நிர்மலா சீத்தாராமன் இதனை அறிவித்தார்

பொருளாதாரத்தை ஊக்குவிக்கவும் முதலீடுகளை ஈர்க்கவும் இந்த நடவடிக்கைகள் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார் நிறுவனங்கள் சமூகப் பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக வரி சீரமைப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்தத் திட்டத்தின்கீழ் இரண்டு சதவீத நிதியை செலவிடலாம் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் நிதி அமைச்சரின் இந்த அறிவிப்பிற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இதன் மூவம் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டத்திற்கு புதிய ஊக்கம் கிடைத்துள்ளதாக கூறியுள்ளார் நிறுவனங்களுக்கான வரியை குறைத்து மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் அறிவித்துள்ள அறிவிப்புகள் பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதையில் இட்டுச் செல்லும் என இந்தியா வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு தெரிவித்தள்ளது செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் தலைவர் திரு சந்தீப் சோமெனி நீண்ட நாட்களாக இது குறித்து கோரிக்கை விடுத்து வருவதாக தெரிவித்துள்ளாா் தற்போதைய சசூழ்நிலையில் தொழில்துறை வளர்ச்கிக்கு தேவையான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளது செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு சந்திரஜிப் பேளர்ஜி மத்திய அரசின் நடவடிக்கை தொழில் துறை வர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று கூறினார்

ஏராளமான பொது மக்களை ஏற்றிச்சென்ற மினி பேருந்து ஒன்று ராணுவ சோதனை மையத்தை கடந்து சென்ற போது சக்திவாய்ந்த குண்டு வெடித்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் இதுவரை இந்த தாக்குதலுக்கு எந்த இயக்கமும் பொறுப்பேற்கவில்லை காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதற்கு அப்பகுதியை சேர்ந்த சாமானிய மக்கள் வரவேற்பதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கூடிய விரைவில் இந்த நடவடிக்கையால் ஏற்பட கூடும் முன்னேற்றங்கள் குறித்து மக்கள் உணர்வார்கள் என்று தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் மிக சிறப்பான முறையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா எடுத்துள்ளதாக அவர் கூறினார் தற்போது காவலில் உள்ளவா்களும் உரிய முறையில் நடத்திவருவதாக அமைச்சா் கூறினாா்

முன்று நாள் பயணமாக பின்லாந்து சென்றுள்ள திரு ஜெய்சங்கர் தீவிரவாத ஒழிப்பு பசுமமத் தொழில்நுட்பம் ஆகியவை குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனையில் ஈடுபட்டாா் முன்னதாக ஹெல்சிங்கியில் மகாத்மா காந்தியின் சிலையையும் அவர் திறந்து வைத்தார் தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமையிடமாக உள்ள பின்லாந்து காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவிற்கு ஆதரவு அளித்துள்ளது முன்னதாக பின்லாந்து நாடாளுமன்றம் சென்ற திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு நாடாளுமன்ற துணைத் தலைவருடன் பாலின சமன்பாடு மற்றும் பொருளாதாரம் குறித்து கலந்துரையாடினார் மத்திய வா்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சள் திரு பியூஷ் கோயல் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரகம் செல்கிறார் தபாயில் உள்ள கண்காட்சி வளாகத்தில் இந்திய கட்டிடத்தை அமைச்சர் திறந்து வைக்கிறார் இதுகறித்து பேசிய இந்திய துதர் இந்த கட்டிடத்தில் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட் இடையேயான உறவு ஆகியவற்றை எடுத்துரைக்கும் அம்சங்கள் இடம் பெற்றுள்ளதாக தெரிவித்தாா்

ரஷ்பாவில் நடைபெற்று வரும் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமித் பங்கல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார்

இதன் மூலம் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறிய முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார்

உலக மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா மற்றும் ரவி தஹியா ஆகியோர் வென்கலப்பதக்கம் வென்றுள்ளனர் இதன் மூவம் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு இவர்கள் இருவரும் தகுதி பெற்றுள்ளனர் கஜகஸ்தானில் நூர்சுல்தான் நகரில் நடைபெற்றுவரும் இப்போட்டி நேற்று நடைபெற்ற வெள்கலப்பதக்கங்களின் ஆட்டத்தில் இருவரும் வெற்றிப்பெற்றனர்

பஜ்ரங் புனியா உலக மல்யுத்தப் போட்டியில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக பதக்கம் வென்றுள்ளார்